மருத்துவக்குழுவுடன் ஆலோசிக்க உள்ளார் பிரதமர் திரு

போஈடுபட்டுள்ளதாக அமைச்சா் திரு ஜெயக்குமாா் தெரிவித்துள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணாகளுடன் கலந்துரையாட உள்ளா்

நோய்த்தொற்று அதிகமாக காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதை கட்டுப்படுத்த மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை கேட்கப்பட உள்ளது ஏற்கனவே பலமுறை மருத்துவ நிபுணா்களின் ஆலோகனையை கேட்டு மாநில அரசு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது

காணொலி காட்சி வாயிலாக பிரதமா் இரண்டு நாட்கள் முதலமைச்சர்களுடன் கலந்துரையாட இருப்பதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த நிகழ்ச்சியில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இரண்டாயிரம் செவிலியர்கள் தற்போது பணியமா்த்தப்பட்டிருப்பதாகக் கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இந்த நோய்த்தொற்றுக்கான பரிசோதனை அதிகளவில் மேற்கொள்ளப்படுவதாகக்கூறி அது தொடாபான புள்ளிவிவரங்களையும் அவா் வெளியிட்டாா் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே இந்த நோய்த்தொற்றினால் பாதிக்கப்படுபவர்கள் சிகிச்சைக்குப் பின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் நோய்த்தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள மாத்துவர்களுக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் காய்க்கல் பரிகோதனை மற்றும் மருத்துவ முகாமை பாாவையிட்ட அவா் செய்தியாள்களிடம் பேசினார்

முகக்கவசம் அணிவது அடிக்கடி கைகளை கழுவுவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது இவற்றை பொதுமக்கள் தவறாமல் கடைப்பிடித்தால் மட்டுமே நோய்த்தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினா்

அரசின் நடவடிக்கைள் மீது எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுக்கள் தவறானவை என்றும் அவர் கூறினார்

நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தளா்வுகள் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார்

துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் உள்ள நீர்நிலை ஆதாரங்கள் குடிமராத்து திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளா் திரு அசோகன் தெரிவித்துள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையின் கால்வாய் சீரமைப்புப் பணிகளை அவர் இன்று ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசினார் தனியாா் தொழிற்சாலைகள் அனைகளிலிருந்து அனுமதி இன்றி தண்ணீர் எடுத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கர்நாடகாவிலிருந்து நுரையுடன் வந்த தண்ணீர் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் விவசாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் குடிக்க பயன்படுத்த வேண்டாம் என்று தகவல் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஊரடங்கு காலத்தில் நிதி நிறுவனங்கள் மத்திய அரசின் வழிகாட்டுதல் மற்றும் ரிசா்வ வங்கியின் நெறிமுறைகளின்படி கடன் தொகைகளை திரும்பப்பெற வேண்டுமென்றும் தேவையில்லாமல் மக்களை நிா்பந்திக்க வேண்டாம் என்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்ச் திரு

அவர் இன்று கோவில்பட்டியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

பண்ணை குட்டை அமைப்பதற்கு மத்திய அரசின் தரிசுநில அபிவிருத்தி இயக்கத்தின்கீழ் ஒரு வட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பண்ணை குட்டை அமைப்பதற்காக வழங்குவது தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று அப்பகுதி விவசாயி ஒருவர் தெரிவித்தார்

தங்கமணி தெரிவித்துள்ளார் பள்ளிபாளையம் அருகே களியனூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அறிவிக்கப்படும் என்றார் கொல்லிமலையில் விவசாய நிலத்தில் காணப்பட்ட வெட்டுக்கிளி பாலைவன வெட்டுக்கிளி அல்ல என்றும் இருப்பினும் அப்பகுதியில் பூச்சி மருந்து அடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் தோட்டக்கலைத்துறையினா் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சா் திரு தங்கமணி தெரிவித்தார் டி என் பி எஸ் சி தேர்வுகளை தற்போது நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அதன் செயலா் திரு நந்தகுமார் தெரிவித்துள்ளார் தோ்வு நடத்துவதற்கு முன்பு மூன்று மாதம் கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார் நெல்லை பாளையங்கோட்டையில் மநாகராட்சி சாா்பில் பொதமக்களுக்கு முகக்கவசம் கையுறை மற்றும் கபகர குடிநீா வழங்கப்பட்டது